தமிழ்நாடு

சாகித்ய அகாடமிவிருதபெற்றதமிழ் எழுத்தாளர் சா கந்தசாமி இன்றுகாலமானார்

பிரதமர் திரு

புதியகல்விக் கொள்கைகுறித்து உரையாற்றுவார் என்றுபிரதமர் அவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது புதியமென்பொருளைகண்டுபிடிக்கநடத்தப்பட்டபோட்டியில் வெற்றிபெற்றவர்களைபாராட்டியும் அவர் நாளைஉரையாற்றவுள்ளார்

ஹேமந்த் சோரன் அறிவித்துள்ளார் இந்தகாலகட்டத்தில் திரையரங்குகள் வணிகவளாகங்கள் உடற்பயிற்சிக் கூடங்கள் திறக்கப்படமாட்டாதுஎன்றுஅவர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன

கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ப்ளஸ் ஒன் தேர்வில் தேர்ச்சிபெறாதமாணவர்களுக்குமீண்டும் தேர்வு எழுதவாய்ப்பு அளிக்கப்படும் என்றுகூறினார் சென்னையில் சிலமெட்ரோரயில் நிலையங்களின் பெயர்களைமாநிலஅரசுமாற்றியமைத்துள்ளது

ஐயலிலிதா பெயர் சூட்டப்படுவதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

பீகார் மாநிலத்தில் கங்கை பக்மதி கம்லா பாலன் உள்ளிட்டநதிகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் மழையால் வெள்ளநிலைமைமேலும் மோசமடைந்துள்ளது சிவான் மதபானிமாவட்டங்களின் ஏராளமானபகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது

வெள்ளத்தால் தர்பங்காமாவட்டம் மிகமோசமாகபாதிக்கப்பட்டுள்ளது

கோபால்கஞ்ச் சரண் சமஸ்டிபூர் மேற்குசாம்ப்ராள் சீத்தாமாரிஆகியமாவட்டங்களிலும் பலபகுதிகள் மோசமாகபாதிக்கப்பட்டுள்ளன

சாகித்பஅகாடமிவிருதுபெற்றதமிழ் எழுத்தாளர் சா கந்தசாமி இன்றுகாலமானார்

அண்மைக் காலமாக இதயநோய் பிரச்சினைகளால் அவதிப்பட்டுவந்தநிலையில் சென்னையில் உள்ளதனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைபெற்றுவந்தார் இன்றுகாலைசிகிச்சைபலனின்றிஅவர் உயிரிழந்ததாகமருத்துவமனைநிர்வாகம் தெரிவித்துள்ளது நாகைமாவட்டம் மயிலாடுதுறையில் பிறந்தசா கந்தசாமி எழுத்துலகில் மிகவும் பிரபலமானவர்

கந்தசாமிமறைவுக்குதிமுகதலைவர் திரு முகஸ்டாலின் பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கவிஞர் வைரமுத்துஉட்படபலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்